காண்பதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்த இருநாடுகளும் தீர்மானித்துள்ளன

மோடி தில்லியில் அங்கீகாரம் பெறாத குடியிருப்புகளில் வசிக்கும் மக்களிடம் நரேந்திர உரையாற்றகிறார்

நடைபெறுகிறது

கிரிக்கெட் போட்டி கட்டாக்கில் இன்று பகல் இரவு ஆட்டமாக நடைபெறுகிறது இனி விரிவான செய்திகள் இந்தியா சீனா இடையேயான எல்லைப் பிரக்னைக்கு நேர்மையான நியாயமான இருதரப்பினரும் ஏற்கத்தக்க தீர்வு காண்பதற்கான முயற்சிகளை தீவிரப்படுத்த இருநாடுகளும் தீர்மானித்துள்ளன புதுதில்லியில் நேற்று தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் சீன வெளியுறவு அமைச்சர் திரு வாங் யீ ஆகியோர் நடத்திய பேச்சுவார்த்தையின் போது எல்லை பிரச்னைக்கு விரைவில் தீர்வு காண்பது இருநாட்டு நலன்களுக்கும் உகந்ததாக இருக்கும் என ஒப்புக் கொண்டனர் அத்துடன் எல்லையில் அமைதி மற்றும் சண்டை நிறுத்தத்தை கடைப்பிடிப்பது இருநாடுகளின் ஒட்டுமொத்த வளர்ச்சிக்கு உதவிகரமாக இருக்கும் எனவும் தெரிவிக்கப்பட்டது இந்தியா சீனா இடையிலான ஒத்துழைப்புகளை மேலும் முன்னெடுத்துச் செல்லவும் இந்தப் பேச்சுவார்த்தையின் போது ஒப்புக் கொள்ளப்பட்டது

சீன வெளியுறவு அமைச்சர் வாங் யீ குடியரசு துணைத் தலைவர் திரு வெங்கய்ய நாயுடுவை புதுதில்லியில் நேற்று சந்தித்துப் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்த சந்திப்பின் போது இருநாடுகள் தொடர்பான பல்வேறு முக்கிய பிரச்னைகள் குறித்து கருத்து பரிமாற்றம் செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது மேலும் சீனா வரும்படி தமக்கு அழைப்பு விடுத்ததற்காக குடியரசு துணைத் தலைவர் சீன அமைச்சருக்கு நன்றி தெரிவித்துக் கொண்டதாகவும் குடியரசு துணைத்தலைவரின் டுவிட்டர் பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது புதுதில்லி ராம்லீலா மைதானத்தில் இன்று நடைபெறும் பொதுக் கூட்டத்தில் பிரதமர் திரு நரேந்திர மோடி தில்லியில் அங்கீகாரம் பெறாத குடியிருப்புகளில் வசிக்கும் மக்களிடம் உரையாற்றுகிறார்

பிஜேபி ஆளும் மாநிலங்களின் முதலமைச்சர்கள் மத்திய அமைச்சர்கள் இந்தப் பொதுக் கூட்டத்தில் பங்கேற்கின்றனர் தில்லியில் உள்ள அங்கீகாரம் பெறாத குடியிருப்புகளில் வசிக்கும் மக்களுக்கு அவர்களது வீட்டுக்கான உரிமைகளை வழங்குவதற்கான சுட்டம் அண்மையில் நடந்து முடிந்த நாடாளுமன்ற குளிர்காலக் கூட்டத் தொடரில் நிறைவேற்றப்பட்டது குறிப்பிடத்தக்கது

இந்த நிகழ்ச்சியில் நடிகர் அமிதாப்பச்சனுக்கு வாழ்நாள் சாதனைக்கான தாதா சாஹேப் பால்கே விருது வழங்கப்பட உள்ளது

சிறந்த நடிகருக்கான விருதை விக்கி கவுஷல் மற்றும் ஆயுஷ்மான் குரானா ஆகியோர் கூட்டாகப் பெறுகின்றனர் சிறந்த நடிகைக்கான விருது கீர்த்தி சுரேஷுக்கு வழங்கப்பட உள்ளது ஊரி திரைப்படத்தை இயக்கிய ஆதித்யா தர் சிறந்த இயக்குநருக்கான விருதைப் பெறுகிறார் சென்னை மாநகராட்சிப் பள்ளிகளில் பயிலும் மாணவர்களுக்கு காலை உணவு வழங்கும் அக்ஷய பாத்திரா அமைப்பு கட்ட உள்ள புதிய சமையல் அறைக்கு ஆளுநர் மாளிகை நிதியுதவி அளிக்கும் என ஆளுநர் திரு பன்வாரிலால் புரோஹித் தெரிவித்துள்ளார் சென்னையில் நேற்று நடைபெற்ற கிருஷ்ண பலராமா ரத யாத்திரையில் பேசுகையில் ஆளுநர் இதனை தெரிவித்தார் உள்ளாட்சித் தேர்தலில் வாக்கு சேகரிப்பதற்காக வேட்பாளர்கள் மற்றும் அரசியல் கட்சிகள் சார்பில் சுவர் விளம்பரம் எழுதவும் சுவரொட்டி ஒட்டவும் கூடாது என மாநிலத் தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது சுவரின் உரிமையாளரின் அனுமதி பெற்றிருந்தாலும் எத்தகைய சூழ்நிலையிலும் சுவரில் எழுதுவதோ சுவரொட்டி ஒட்டுவதோ கூடாது என மாநிலத் தேர்தல் ஆணையம் தெரிவித்துள்ளது மேலும் வேட்பாளர்கள் வாகனங்களில் பொருத்தியிருக்கும் காலை ஆறுமணியிலிருந்து இரவு பத்துமணி வரை மட்டுமே பயன்படுத்த அனுமதிக்கப்பட்டுள்ளது பொதுக் கூட்டங்கள் மற்றும் ஊர்வலங்களுக்கு காவல்துறையினரின் அனுமதி பெற்று மட்டுமே ஒலிபெருக்கிகளைப் பயன்படுத்த வேண்டும் எனவும் அறிவுறுத்தப்பட்டுள்ளது இதனை மீறவோர் மீது தேர்தல் நடத்தை விதிகளை மீறிய குற்றச்சாட்டின் பேரில் காவல்துறை மூலம் நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் மாநிலத் தேர்தல் ஆணையம் எச்சரித்துள்ளது தமிழ்நாட்டில் வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்ப்பதற்கான சிறப்பு முகாம் அடுத்தமாதம் நான்கு நாட்கள் நடத்தப்படும் என தமிழகத் தலைமைத் தேர்தல் அதிகாரி திரு சத்ய பிரத சாஹூ அறிவித்துள்ளார் வரும் ஜனவரி ஒன்றாம் தேதியை தகுதி ஏற்றுபடுத்தும் நாளாகக் கொண்டு வாக்காளர் பட்டியல் திருத்தப் பணிகள் கடந்த செப்டம்பர் மாதம் மேற்கொள்ளப்பட்டது இந்த வரைவு வாக்காளர் பட்டியல் நாளை தமிழகம் முழுவதும் வெளியிடப்பட உள்ளது சென்னையில் மாநகராட்சி அலுவலகத்திலும் பிற பகுதிகளில் அந்தந்த வட்டாட்சியர் அலுவலகத்திலும் வரைவு வாக்காளர் பட்டியல் பொது மக்கள் பார்வைக்கு வைக்கப்படும்

தமிழக அரசின் சுற்றுலா துறை மேற்கொண்டு வரும் பல்வேறு வளர்ச்சிப் பணிகள் காரணமாக தமிழகத்திற்கு வரும் கற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது என கற்றுலாத்துறை அமைச்சர் திரு வெல்லமண்டி நடராஜன் தெரிவித்துள்ளார் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரத்தில் மத்திய கற்றுவாத் துறை நிதியுதவியுடன் நடத்தப்படும் நாட்டிய விழாவை அமைச்சர்கள் திரு வெல்லமண்டி நடராஜன் திரு பெஞ்சமின் ஆகியோர் நேற்று தொடங்கி வைத்தனர் விழாவில் பேசிய சுற்றுலாத்துறை அமைச்சர்

இவ்விழாவில் சிறந்த கலைஞர்களால் நடத்தப்படும் பாதநாட்டியம் குச்சிப்படி மோகினியாட்டம் ஓட்சி மற்றும் கிராமிய நிகழ்ச்சிகளான கரகம் காவடி தப்பாட்டம் நடைபெறும் இருவரிச்செய்திகள் மகாத்மா காந்தி மார்ட்டின் லூதர்கிங் ஜூனியர் ஆகியோரின் புகழை பரப்புவதற்காக அமெரிக்க பட்ஜெட்டில் நிதி ஒதுக்கக் கோரி அந்நாட்டு நாடாளுமன்றத்தின் பிரதிநிதிகள் சபையில் மசோதா தாக்கல் செய்யப்பட்டுள்ளது பங்களாதேஷை ஆளும் அவாமி லீக் கட்சியின் தலைவராக அந்நாட்டு பிரதமர் திருமதி ஷேக் ஹசீனா ஒன்பதாவது முறையாக மீண்டும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ளார் உஸ்பெக்கிஸ்தான் நாடாளுமன்றத் தேர்தல் இன்று நடைபெறுகிறது

சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள அனைத்து காலி மனைகளுக்கும் வரி விதிக்கப்படும் என மாநகராட்சி ஆணையர் திரு பிரகாஷ் அறிவித்துள்ளார்

திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சியுடன் இணைந்து நகர் முழுவதும் தூய்மைப் பணியில் ஈடுபட்டனர்

இந்திய ரயில்வே பயணிகள் சேவைக் குழுவினர் அதன் தலைவர் திரு ரமேஷ் சந்திரா ரத்தன் தலைமையில் ராமேஸ்வரம் ரயில் நிலையத்தில் பயனிகளுக்கான பல்வேறு வசதிகளை ஆய்வு செய்தனர் தென்காசி கற்றுவட்டாரப் பகுதிகளில் தொடர் கொள்ளையில் ஈடுபட்டு வந்த ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் அவர்களிடமிருந்து கமார் ஒரு கோடி ரூபாய் மதிப்பிலான தங்க நகைகள் பறிமுதல் செய்யப்பட்டுள்ளன கிரிக்கெட் இந்தியா வெஸ்ட் இண்டீஸ் அணிகளுக்கு இடையேயான மூன்றாவது மற்றும் இறுதி ஒருநாள் கிரிக்கெட் போட்டி கட்டாக்கில் இன்று பகல் இரவு அட்டமாக நடைபெறுகிறது இப்போட்டி பகல் ஒன்றரை மணிக்குத் தொடங்குகிறது